நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார்

ரவிசங்கர் பிரசாத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிடுகிறார்

மத்திய பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு துறையின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெறவுள்ளது இணையதளம் வாயிலாக நடைபெறவுள்ள இக்கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார்

நவீன தொழில் நுட்பத்தை உள்கட்டமைப்புத் துறையில் பயன்படுத்தி இத்துறையில் மேலும் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்த தங்களது கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளவுள்ளனர் அதன்பிறகு அமைச்சகங்களின் உயரதிகாரிகள் மற்றும் உள்கட்டமைப்புத்துறை நிபுணர்கள் ஆகியோர் பங்கேற்கும் கூட்டமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

மஹராஜ் சுஹல்தேவ் ஆற்றிய சேவை நாட்டில் உள்ள அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாகவும் அதனை போற்றும் வகையில் அவருக்கான நினைவிடம் அமைக்கப்பட்டு சுற்றுலாத் தலமாக மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புனிதப் போர்வையை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி யிடம் ஒப்படைத்தார்

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆலோசனை நடத்தினார்

தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை அளிக்கும் டெலிமார்க்கெட்டிங் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் வாடிக்கையாளர்களின் செல்ஃபோன்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் கடன் அளிப்பது உள்ளிட்ட தேவையற்ற தகவல்கள் வருவது குறித்த புகார்கள் தொடர்பாக திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையில் உயர்நிலைக் குழுக் கூட்டம் நடைபெற்றது

டெலி மார்க்கெட்டிங் நிறுவனங்களிடமிருந்து அவர்களுக்கு தகவல்கள் அனுப்பப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதையடுத்து டெலி மார்க்கெட்டிங் நிறுவன பிரதிநிதிகளுடனான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இப்பிரச்சினையின் தீவிரம் குறித்து விளக்கி எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்துமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார் மேலும் இணையதளம் மொபைல் செயலி மற்றும் குறுஞ்செய்தி மூலம் வாடிக்கையாளர்களின் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதார அமைச்சக இணைச் செயலாளர் டாக்டர் மன்தீப் பண்டாரி

சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையில்

நாடுமுழுவதும் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மாணவர்களின் வருகை குறித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து நாளைமுதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது

புதுச்சேரி சுட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினரும் இதே தேதிகளில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதையடுத்து

இன்று அந்த புதிய முகாமிற்கு சென்றடைவார்கள் என்று பங்களாதேஷ் கடற்படை அதிகாரி திரு அபுல்கலாம் ஆஸாத் தெரிவித்தார்

இதன்மூலம் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அதிகாரி மற்றும் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் என்ற சிறப்பை இவர் பெற்றுள்ளார்

சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று

இதனையடுத்து

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது

ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

மற்றொரு ஆட்டத்தில் பல்கேரிய வீரர் திமித்ரோ ரஷ்ய வீரர் கரட்சேவ் ஐ எதிர்கொள்கிறார்

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்